ஆந்திரா தெலங்கானாஉள்ளிட்டஒன்பதுமாநிலங்களில் பரிசோதனைகளைஅதிகரிக்குமாறுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

ஏர்இந்தியாநிறுவனம் கூறியுள்ளது

நோய்த் தொற்றைத் தடுக்க இம்மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் சிகிச்சைகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துஅவர் கேட்டறிந்தார் திடீரென இம்மாநிலங்களில் தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கைஅதிகரித்துள்ளதற்கானகாரணங்கள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வீடுவீடாகச் சென்றுநோயாளிகளைகண்டறியுமாறும் நோய்த் தொற்றுவேகமாக பரவுவதைதடுப்பதற்குகாதாரத்துறையினர் தீவிரமானநடவடிக்கைகளில் கவனம் செலுத்தவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

ராஜீவ் கௌபாதெரிவித்துள்ளார் இணைநோய் உள்ளவர்கள் மூத்தகுடிமக்கள் உள்ளிட்டளளிதாகநோய்த் தொற்றுக்குஆளாகக் க்படியவர்களைகண்டறிந்துஅவர்களுக்குநோய் பரவாமல் தடுப்பதிலும் மாநிலஅரசுகள் கவனமாகசெயல்படவேண்டும் என்றும் அவர் கூறினார்

ஒரேநாளில் இந்தஅளவிற்குபரிசோதனைகள் நடைபெற்றுள்ளது இதுவேமுதல்முறைஎன்றும் மத்தியசுகாதாரஅமைச்சகம் கூறியுள்ளது

இரண்டரைலட்சம் பேர் இந்தியாவுக்குஅழைத்துவரப்பட்டுள்ளதாகஅந்நிறுவனம் இதன்மூலமாக தெரிவித்துள்ளது

பல்வேறுநாடுகளுக்கு இயக்கப்படவுள்ளவிமானங்கள் குறித்தவிவரங்களைவிரைவில் வெளியிடவுள்ளதாகவும் ஏர்இந்தியாதனதுட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளது

உதயகுமார் தெரிவித்துள்ளார் இன்றுகாலைஅம்மாவட்டத்தில் நடைபெறும் நோய்த் தடுப்புப் பணிகளைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தைசென்னைவானொலிநிலையம் ஒலிபரப்பவுள்ளது

இதனைதமிழகம் மற்றும் புதுவையில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும் தலைவர் திருராம்நாத் கோவிந்த்

அமெரிக்கா இலங்கை ஜாம்பியா பிரேஸில் ஸ்வீடன் மங்கோலியா நெதர்வாந்து

ராம்நாத் கோவிந்த்

சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ளமறைந்தமுதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லம் அரசுடமையாக்கப்பட்டுள்ளது

வேதாநிலையத்திற்குஉரியவர்கள் இழப்பீட்டுதொகையைநகரஉரிமையியல் நீதிமன்றத்தின் மூலமாகபெற்றுக் கொள்ளலாம் என்றும் அரசுஅறிவித்துள்ளது ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசதலைநகர் ஸ்ரீநகரின் புறநகரில் இன்றுகாலைபாதுகாப்புப் படையினருடன் நடந்தமோதலில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்தஉளவுத்துறைதகவல் அடிப்படையில் அந்த இடத்தை ஜம்முகாஷ்மீர் மாநிலகாவல்துறையினர் ராணுவத்தினர் மத்தியரிசர்வ் காவல்படையினர் கூட்டாகசுற்றிவளைத்தபோது இருதரப்பினருக்கிடையேமோதல் ஏற்பட்டது பாதுகாப்புப் படையினரைநோக்கிதீவிரவாதிகள் முதலில் சுட்டதாகவும் பதில் தாக்குதலில் தீவிரவாதிகள் இருவரும் உயிரிழந்ததாகவும் ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசகாவல்துறைதலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் தெரிவித்துள்ளார்

விமானப் போக்குவரத்துக்கானதேவைஅதிகரிக்கும்போது திடீரெனகட்டணத்தைவிமானநிறுவனங்கள் அதிகரிக்காமல் இருப்பதற்காகஅதிகபட்சகட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது தேவைகுறையும்போது விமானநிறுவனங்கள் இழப்பைசந்திக்காமல் இருக்கும் வகையில் அகுற்கேற்பகுறைந்தபட்சகட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டது